உமாநாத் நியமிக்கப்பட்டுள்ளார்

கடனா அடவி நயினார்கோவில் ராமாநதி கருப்பாநதி நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பால் இதனைத் தெரிவித்துள்ளார் மீதமுள்ள இரண்டு தடுப்பூசிகளை கொண்டு முதல் மற்றும் இரண்டாவது கட்ட பரிசோதனை முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த தடுப்பூசிகளுக்கு அரசிடமிருந்து இறுதி ஒப்புதல் கிடைத்த பின்னர் மிகப் பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்படும் என்றும் பின்னர் மக்களுக்கு செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறைச் செயலர் திரு ராஜேஷ் பூஷன் பரிசோதனை நோய்த் தொற்றை கண்டறிதல் சிகிச்சை அளித்தல் ஆகிய யுக்திகள் வெற்றி பெற்றுள்ளதாக கூறினார்

உமாநாத் நியமிக்கப்பட்டுள்ளார் இத்தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீடு வழங்குவதை உச்சநீதிமன்றம் மட்டுமே முடிவெடுக்க முடியும் என்ற இந்திய மருத்துவ கவுன்சிலின் விளக்கத்தை ஏற்க மறுத்துவிட்டது மத்திய கல்வி நிலையங்கள் அல்லாத மாநில அரசின் கல்லூரிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க சட்டரீதியாகவோ அரசியல் அமைப்பு ரீதியாகவோ எந்த தடையும் இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் கூறியது

தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடனா அடவி நயினார்கோவில் ராமாநதி கருப்பாநதி நீர்த்தேக்கங்களிலிருந்து கார் சாகுபடிக்கு கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

தூத்துக்குடி மாவட்டம் முறப்பனாடு அருகே காவல்துறையினர் என்கவுண்டர் மேற்கொள்ளவில்லை என்றும் வெடிகுண்டு வீசியபோது குற்றவாளியும் உயிரிழந்ததாக காவல்துறை தென்மண்டல தலைவர் திரு முருகன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த காவலர் சுப்பிரமணியன் உடலை நேற்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த சம்பவத்தில் குற்றவாளி துரைமுத்துவை உயிருடன் பிடிக்க வேண்டும் என்பதே காவல்துறையின் இலக்காக இருந்தது என்றும் அவர் கூறினார் பூரீவைகுண்டம் இரட்டைக் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் குற்றவாளி ஒருவர் வல்லநாடு மணக்கரை வளப்பகுதியை ஒட்டிய முறப்பனாடு அருகே பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின்பேரில் காவல்துறையினர் அப்பகுதிக்குச் சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது குற்றவாளி துரைமுத்து வெடிகுண்டு வீசியதில் சுப்பிரமணியன் என்ற காவலர் உயிரிழந்தார் மற்றொரு காவலர் காயமடைந்தார் வெடிகுண்டு வீசிய குற்றவாளி துரைமுத்துவும் இச்சம்பவத்தின்போது உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற பகுதியை தமிழ்நாடு காவல்துறை தலைவர் திரு திரிபாதி இன்று நேரில் ஆய்வு செய்யவுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் உயிரிழந்த காவலர் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க பள்ளிக் கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர் வெ சரோஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளிகளுக்குத் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு மேம்படுத்தி வருவதாக கூறினார் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க பெற்றோர் ஆசிரியர் கழகம் உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றுடன் பள்ளி நிர்வாகமும் இணைந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுமையான கண்டுபிடிப்புகளில் சாதனை படைத்த நிறுவனங்களுக்கான அடல் தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது புதுதில்லியில் நேற்று இதனை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு அறிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

நரேந்திர மோடி தலைமையில் அவரது இல்லத்தில் இன்று நடைபெறவுள்ளது

இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான நிலைக்குழு இன்று புதுதில்லியில் கூடுகிறது தளிமனித இடைவெளியுடன் கூட்டத் தொடரை நடத்துவது குறித்து இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது தூய்மைப் பணியில் ஈடுபட்டுள்ள அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் குறித்த இந்த ஆண்டுக்கான தூய்மை பாதுகாவலன் ஆய்வு முடிவுகளை பிரதம் திரு நரேந்திரமோடி நாளை வெளியிடவுள்ளார்

ராஜீவ் ஜெயின் கூறினார் சுற்றுப்புறங்களை தூய்மையாக பராமரிப்பதில் முதலிடம் பெற்ற நகரங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு விருதுகள் வழங்கப்படவுள்ளன இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பயனாளிகளுடன் கலந்துரையாடவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

கடற்படை உயரதிகாரிகள் பங்கேற்கும் மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உரையாற்றவுள்ளார் கடற்படை தலைமைத் தளபதி மற்றும் பல்வேறு மண்டலங்களின் தலைமை அதிகாரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் கடற்படையின் செயல்பாடுகள் கட்டமைப்பு வசதிகள் பயிற்சி மனிதவள மேம்பாடு நிர்வாக செயல்பாடுகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் அமலாக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து மத்திய நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி மாநில மற்றும் யூளியன் பிரதேச வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் சாலையோர வியாபாரிகள் சந்திக்கும் பிரச்சினைகளை அதிகாரிகள் அறிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

இந்த நிதியுதவி திட்டத்தின் பயனாளிகளின் சமூக பொருளாதார நிலைமைகளை ஆய்வு செய்ய திட்டம் ஒன்றை அரசு வகுத்து வருவதாகவும் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறினார் அரசின் நலத்திட்ட உதவிகளை சாலையோர வியாபரிகள் பெறும் வகையில் இத்தகைய நடவடிக்கை அமையும் என்றும் அவர் தெரிவித்தார்

நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் மாநில் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று புதுதில்லியிலிருந்து காணொலிக் காட்சி வாயிலாக பேசிய அவர் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் தீன்தயாள் அந்தியோதயா திட்டத்தின்கீழ் நிதியுதவிகள் செய்யப்படும் என்று கூறினார் வேளாண் மற்றும் வேளாண் சாராத துறைகளில் நிறுவனங்களைத் தொடங்கி அதன்மூலம் கிராமப்புற மகளிர் பயனடைய மத்திய அரசு உதவி செய்து வருகிறது

இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உணவு பதனிடுதல் தொழில்துறை அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதில் உணவு பதளிடுதல் துறை முக்கியப் பங்காற்றும் என்று கூறினார்

வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது